ஒ பன்னீர்செல்வம் இன்று பேரவையில் தெரிவித்தார்

நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார்

ரூபாய் செலவில் கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

திண்டுக்கல் தஞ்சாவூர் வேலூர் துத்துக்குடி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாநகராட்சிகளில் உள்ள கால்நடை நிலையங்களில் ஒரு கால்நடை நிலையம் தேர்வு செய்யப்பட்டு பன்முக மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும்

மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த விவகாரத்தில் செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று இதுகுறித்து திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்து பேசிய அவர் பெட்ரோல் விலை ஏறுமுகமாக இருப்பதால் கூடுமான வரையில் சுமை ஏற்படுத்தாமல் அரசு நடந்துகொள்வதாக கூறினார்

மாநிலத்திற்கான வருவாய் விகிதம் குறைந்திருப்பதாகவும் மத்திய தொகுப்பில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பெட்ரோல் விலையை பொறுத்தவரை மாநில அரசு நியாயமாக நடந்துகொள்வதாகவும் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

பேரவையில் இன்று இதனை கூறிய அவர் அவரது மறைவு செய்தி தம்மை தயரத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் மாநில அரசு மாணவர்களின் நலனுக்காக எப்பொழுதமே செயல்படுவதாகவும் இதபோன்ற விபரீத முடிவுகளை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்

புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

கடந்த ஆண்டில் அறிவியல் செயல் முறையில் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய துத்துக்குடி பள்ளி மாணவிகளிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று கலந்துரையாடினார் சூரிய ஒளியில் மின்சாரத்தை பெற்று இயற்கை முறையில் பாசனத்தை மேற்கொள்வது குறித்த கண்டுபிடிப்பை உருவாக்கிய மாணவிகள் பிரதமரிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துகொண்டனர்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை சரியாக நடத்தினால் தற்கொலை போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடமாட்டார்கள் என்றார் அரசியல்வாதிகள் நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்களை தவறான வழிக்கு கொண்டுசெல்லும் வகையில் பேசக்கூடாது என்று அவர் கூறினார்